மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

நாட்டில் தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

இப்பகுதிகளில் நியாயமான நேர்மையான சுதந்திரமான தேர்தல் நடைபெறுவனத உறுதி செப்யும் விதமாக வாக்காளர் அல்வாத வெளியூர் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கட்சித் தொண்டர்கள் அந்தந்த பகுதிகளிலிருந்து நாளை மாலை ஐந்து மணிக்குள் வெளியேற வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது வெளியேறாதவர்கள் மீது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தப் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் நேற்றுடன் நிறைவடைந்து இன்றுமுதல் விடுமுறை விடப்பட்டுள்ளது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ற பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் பெயர் மாற்றம் செய்வது தொடா்பான மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கையை சென்னை உயா்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட அனைத்து நீதிபதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கடிதம் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் போன்ற நீண்ட காலமாக செயல்படும் பம்பாய் உயர்நீதிமன்றம் மற்றும் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் பெயர்கள் மாற்றப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதிகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசமும் உள்ளதால் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் செய்வது முறையாக இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது

தென்தமிழகத்தின் வளிமண்டல மேலடுக்கில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக தென்தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் உள்மாவட்டங்களில் கன்மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறினார்

நாட்டில் தீவிரவாதத்தையும் இடதுசாரி பயங்கரவாதத்தையும் முழுமையாக ஒழிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

இந்த அமைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளின் மூளையாக செயல்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக கடந்த ஐந்தாண்டுகளில் தீவிரவாத குழுக்களை கண்டறிந்து அவற்றை ஒழிப்பதில் புலனாய்வு அமைப்பு பெரும் பங்காற்றியிருப்பதுடன் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதம் மற்றும் ஊடுருவல் சும்பவங்களை பெருமளவிற்கு கட்டுப்படுத்தியிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் தீவிரவாதிகளின் புகலிடங்களுக்கு அளிக்கப்படும் அளைத்து உதவிகளையும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என இந்தியாவும் ஈரானும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன

இந்திய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத் துறை அமைச்சள் திரு ஜாவத் ஸரிப் ஆகியோா் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனா் இதில் பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் தீவிரவாதிகளுக்கு அரசுகளே உதவி அளித்து ஊக்குவித்து ஆதரவு அளிப்பதற்கு கண்டனம் தெிவிக்கப்பட்டதாக வெளியுறவுத் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக திரு ஜெய்சங்கள் ஈராள் அதிபா் திரு ஹசன் ரோஹானியை சந்தித்து கூட்டுக்குழுக் கூட்டத்தின் முடிவுகள் மற்றும் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து எடுத்துரைத்தாா் ஈரானின் சாப்பர் துறைமுக கட்டுமானப் பணிகளை விரைவுப்படுத்தவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என சுகாதாரத்துறை அமைச்ச் டாங்டர் ஹர்ஷ்வா்தன் தெரிவித்துள்ளா்

அம்மாநிலத்தில் ஐந்து கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவாள வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது

அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பணியாற்றி வரும் திரு ஹா்ஷ்வா்தன் ஸ்ரிங்லா வெளியறவுத் துறையின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை மத்திய பணியாளர் நலத்துறை நேற்று பிறப்பித்துள்ளது

நீலகிரி மாவட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் தோட்டக்கலைத் துறை மூவம் குறைந்த விலையில் உருளைக்கிழங்கு விதைகள் வழங்கப்பட உள்ளது இதுவரை அதிக விலை கொடுத்து விதைகளை வாங்கி சாகுபடி செய்த நிலையில் தற்போது குறைந்த விலையில் தரமான விதைகள் வழங்கப்படுவதை விவசாயிகள் வரவேற்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதுவரை அதிக விலை கொடுத்து விதை வாங்கி காகுபடி மேற்கொண்டு வந்த நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான விதைகள் வழங்கப்படும் என்ற தோட்டக்கலைத் துறையின் அறிவிப்பை விவசாயிகள் வாவேற்கின்றனர் இருவரி செய்திகள் சவுதி அரேபியாவில் பத்திரிக்கையாள் ஜமால் கசோக்கி கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கசோக்கி வழக்கில் சவுதி நீதிமன்றம் அளித்துள்ள இந்தத் தீர்ப்பு முக்கியமான நடவடிக்கை என்றும் இதனை வரவேற்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பிறகு புதிய ஆட்சி அமைக்க தற்போதைய எதிர்க்கட்சி கூட்டணியான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது